பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் குறித்த மனுக்களை மூன்று வாரங்களுக்குப் பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது சாலை விபத்துக்களை குறைக்க மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தை சாலைப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி வலியுறுத்தியுள்ளார்

ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டு குளிர்கால பருவ படிப்புக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் லடாக் பகுதியில் நடப்பு ஆண்டில் அதிக அளவு பளிப்பொழிவு பதிவாகியுள்ளது இனி விரிவான செய்திகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயதுடைய பெண்களையும் அனுமதிப்பது உள்ளிட்ட பல்வேறு மதங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் குறித்த மனுக்கள் மூன்று வாரங்களுக்குப் பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இதுதொடர்பாள மலுக்களை ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அம்வு விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது வழக்குகள் குறித்தும் இது தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் ஒருங்கிணைந்த முறையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மூத்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனைகள் கேட்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது

மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் பிரான்ஸூம் சம்மந்தப்பட்ட நாடுகளுடன் பேச முடிவு செய்துள்ளன

இரு நாடுகளிலும் அமைச்சர்கள் நிலையிலான பயணத் திட்டத்தை இவ்வாண்டு மேற்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ரானுவ மற்றும் சிவில் அனுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் பிரான்ஸும் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தெரிவித்தனர் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பங்களிப்பை அளிப்பதையும் இரு நாடுகளும் உறுதி செய்தன ஜம்மு கஷ்மீர் சூழ்நிலை பற்றி பிரதமர் திரு மோடியும் பிரான்ஸ் அதிபரும் விவாதித்தனர் நடப்பு ஆண்டில் பருவநிலை மாறுபாடுகள் உயிரி பன்முகத்தன்மை போன்ற விஷயங்களில் உலகளாவிய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் பிரான்ஸ் அதிபரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தங்களது தொலைபேசி உரையாடலின் போது பேச்சு நடத்தினர் எதிர்பாராத சூழ்நிலையால் பயிர்கள் சேதமடைந்து பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மத்திய அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது

இயற்கை சீற்றங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுசெய்து விவசாயிகளின் வருமான இழப்புக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது கரீப் பயிர்களுக்கு இரண்டு சதவீதமும் ரபி பயிர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் இந்த காப்பீட்டுக்கு பிரீமியமாக விவசாயிகள் செலுத்த வேண்டும் தோட்டக் கலை மற்றும் வர்த்தக ரீதியிலான பயிர்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் பிரீமியமாக செலுத்த வேண்டும் குறைந்தபட்ச தொகையையே விவசாயிகள் செலுத்துவதால் எஞ்சிய பிரீமியத் தொகையை அரசு செலுத்தும் ஒரே நாடு ஒரே திட்டம் என்ற அடிப்படையில் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பயிர் காப்பீட்டுத் திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் என்ற பெயரில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சாலை விபத்துக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி தமது கவலையை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று சாலை பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்து நிகழும் பகுதிகளை சீரனமக்கவும் உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் இணைந்து ஏழாயிரம் கோடி ரூபாயை அனுமதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சாலை விபத்துக்களை கணிசமான அளவில் குறைப்பதற்கு அனைத்து தரப்பினரும் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சாலை விபத்துக்கள் காரணமாக நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதம் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இவ்விருதை பெற்றுக் கொண்ட தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்று கூறினார்

அனைத்து விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் நலன் கருதி வகுப்புகளை தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதகாவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் ஒத்துழையாமை போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் இதற்கான அறிவிப்பை முறைப்படி வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் இயல்பு நிலையை கொண்டுவருவதற்கு நிர்வாகம் எடுத்தும் வரும் முயற்சிகளுக்கு ஆசிரியர்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வட மாநிலங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் கார்கில் மாவட்டம் முழுவதும் வடாக் பிரதேசத்தில் லே மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் நேற்றிரவு முதல் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது கார்கிலிலும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது லே மற்றும் கார்கிலுக்கு இடையிலான சாலை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது கஷ்மீர் பகுதியில் இவ்வாண்டு அதிக அளவில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது புறீநகர் மற்றும் காஷ்மீரின் மற்ற பகுதிகளிலும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது உத்தராகண்டில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு கணிசமாக அதிகரித்துள்ளது இம்மாநிலத்தின் சில இடங்களில் மழையும் பெய்தது

இந்தியாவின் நட்பு நாடான ஓமன் அரசர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இரங்கல் செய்தியையும் இந்த குழு எடுத்துச் செல்லும் ஒமன் அரசர் மறைவுக்கு இந்தியா இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கிறது தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தப்பிச் செல்வதற்கு காரணமாக இருந்த தவீந்தர சிங் என்ற மூத்த காவல் துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து காங்கிரஸ் கட்சி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா இவரை தவிர வேறு எத்தனை பேர் தீவிரவாதிகளுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்று கண்டறிய வேண்டும் எனக் கூறியுள்ளார் கடந்த சனிக்கிழமை அன்று ஜம்மு கஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தில் மிர்பஸார் பகுதியில் இஸ்புல் முஜாகிதின் பயங்கரவாதிகளுடன் காவல் துறை அதிகாரி தவீந்திரசிங் கைது செய்யப்பட்டார் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அறுவடைத் திருநாளான லோக்ரி இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் அளைவருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நல்ல உடல்நலமும் கிடைக்க தாம் வாழ்த்துவதாகக் கூறியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்று வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய போகி பண்டிகை நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின்போது பழைய பொருட்களை மக்கள் தீயிட்டு ளரிப்பது வழக்கம் இந்த தினத்தையொட்டி சுற்றுக்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பழைய பொருட்களை மக்கள் தீயிட்டு ளிக்க வேண்டாம் என்று மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது

ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் தமிழகத்தின் சரனும் மகளிர் போல்வாவ்ட் பிரிவில் பவித்ரா வும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் டேபிள் டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் தமிழகம் தங்கம் வென்றுள்ளது